கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக திரு சிந்தியா நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது

செய்துள்ளதால் மத்தியபிரதேச காங்கிரஸ்அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது

இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி நாளை பர்மிங்காமில் தொடங்குகிறது

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவையும் சந்தித்து ஆலோசனை நடத்திய பின்னர் கட்சியிலிருந்து விலகும் கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்திக்கு அவர் அனுப்பினார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொண்டு மக்களுக்கு சேவை புரிய இயலாததால் கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே திரு சிந்தியா கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அவரை காங்கிரஸ் கட்சி நீக்கியுள்ளது

இவர்கள் அனைவரும் திரு சிந்தியாவின் ஆதரவாளர்கள்

காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளித்து வந்த சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ்கட்சியைச்சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு சிவராஜ்சிங் சவுகானை சந்தித்து பேசியுள்ளனர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவால் மத்தியபிரதேசத்தில் முதலமைச்சர் திரு கமல்நாத் அரசு கவிழும் நிலை உருவாகியிருக்கிறது இந்நிலையில் திரு கமல்நாத் தமது கட்சி சுட்டமன்ற உறுப்பினர்களுடன் இன்று மாலை ஆலோசனை நடத்தியுள்ளார்

ரயில்வே அமைச்சகம் மற்றும் விவசாய அமைச்சகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெறுவார்கள் இத்தகவலை மக்களவையில் கடந்த வாரம் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் எழுத்துமூலம் அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார் அழுகும் பொருட்களை பதப்படுத்த குளிர்சாதனவசதி கொண்ட பெட்டிகள் இந்த ரயிலில் இயக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் ரயில்வேக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத இடங்களில் சூரியசக்தி மின்னரத்தை உற்பத்தி செய்ய தகடுகளை அமைக்க திட்டமிடபப்ட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன்மூலம் ரயில்வேக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யமுடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தனியார் பயணிகள் ரயில்களை இயக்குவதற்கான விதிமுறைகளை வகுப்பதற்காக செயலர்களை கொண்ட குழுவை ரயில்வே அமைச்சகம் அமைத்துள்ளது இத்தகவவையும் மக்களவையில் தெரிவித்த ரயில்வே அமைக்சர் திரு பியூஷ்கோயல் இதுவரை எந்த ரயிலும் தனியாரால் இயக்கப்படவில்லை என்று கூறினார்

இந்தியாவில் உற்பத்தி சுப்வோம் திட்டத்தின்கீழ் இந்த முதலீடு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

தீயசக்திக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதன் அடையாளமாக வண்ணங்களின் திருவிழாவாள ஹோலி கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து திரு தெரிவித்துள்ளனர்

உலக ககாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானோ கெப்ரீசஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல நாடுகளில் கொரோனா தொற்று பரவியிருப்பதால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தொழில்நிறுவனங்கள் தனிப்பட்ட அரசுகள் நபர்கள் என அனைத்து தரப்பினரும் விழிப்புணர்வுடன் செயல்படவேண்டும் என்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நோயை கட்டுப்படுத்துவதில் வரவாற்றுப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இவர்களில் ஐந்து பேர் இத்தாலியிலிருந்து வந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் அவர்களது உறவினர்கள் ஆவர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவரது உடல்நிலையும் நன்றாக உள்ளது என்று கூறுப்படுகிறது இதறக்கிடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் இந்த மாதம் நடைபெறவிருந்த அனைத்து அரசு விழாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் ஏழாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்புகளும் தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எட்டாம் வகுப்புக்கு மேல் தேர்வுகள் ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெறும் என அவர் கூறியுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் நோய் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது

காணொலி காட்சி மூலம் அனைத்து மாநில தலைமைச்செயலர்களடன் ஆவோசனை மேற்கொண்ட அவர் வைரஸ் தொற்று குறித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட வேண்டுமென்று கூறினார் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தயார்நிலையில் இருக்கவேண்டுமென்றும் மருத்துவ பரிசோதனைக் கூடங்களில் தேவையான மருத்துவ சாதனங்கள் வைத்திருக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் உள்ளுர்வாசிகளுக்கு கொரோனா விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டுமென்றும் நோய் பாதித்தவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கவேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார்

மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் துபாயிலிருந்து வந்த இரண்டு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணி தொடரும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ள பகுதிகளில் சிக்கியிருக்கும் அனைவருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லாதவர்கள் மட்டுமே முதலில் மீட்கப்படுகின்றனர் இதன் ஒரு பகுதியினர் இன்று இந்தியா திரும்பியுள்ளனர் இது தொடர்பாக டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மீட்புக்குழுவினருக்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளார் ஈரான் இந்தியாவருகை ம இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஈராள் அதிகாரிகளுக்கும் இந்திய விமானப்படையினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் ஈரானில் உள்ள இதர இந்திய யாத்திரீகர்களையும் இந்தியா அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் காசி கிரிஜ் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் காஞ்சிபுரம் பொறியாளர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் சிகிச்சை பெற்று வரும் காஞ்சிபுரம் பொறியாளரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவரது குடும்பத்தினர் அவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் விழிப்புணர்வு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் சிறப்பு வார்டுகளை ஏற்படுத்த வலியுறுத்தி வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்த்தார்

அங்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப்பணிகளை ஆய்வு செய்தார்

இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி நாளை பர்மிங்காமில் தொடங்குகிறது இந்தியாவின் பி வி சிந்து சாய்னா ஸ்ரீகாந்த் சாய் பிரவீத் எச் எஸ் பிரனாய் கஷ்யப் லக்ஷயா சென் சமீர் வர்மா சவுரப் வர்மா ஆகியோர் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர்